நீர் சேமிப்பு மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடப்பாண்டு மாணவர் சேர்க்கை தொடங்கவுள்ளதாக போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக திரு சண்முகமும் காவல்துறை தலைவராக திரு திரிபாதியும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் நீர் சேமிப்பு மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் மக்களவை தேர்த்லில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதையடுத்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான முதலாவது மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் இக்கோரிக்கையை விடுத்தார்

நீரின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டுதான் அதற்கென தனி அமைச்சகத்தை தமது அரசு உருவாக்கி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

இதன்மூலம் தண்ணீர் தொடர்பான அனைத்து விஷயங்கள் குறித்தும் விரைவான கதியில் முடிவுகள் எடுக்க ஏதுவாகஇருக்கும் சில நாட்கள் முன்பாக நான் சில விஷயங்களை வித்தியாசமாக செய்ய தலையட்டேன் நான் தேததத்தின் பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் கிராம தலைவர்களுக்கும் ஒரு கடிதம் வரைந்தேன் நீரை சேமிக்க நீரை சேகரிக்க மழழநீரின் ஒவ்வொரு சொட்டையும் பராமரிக்க அவர்கள் கிராம சபையை கூட்டி கிராமவாசிகளோடு சேர்ந்து அவர்ந்து கருத்தாலோசனையில் ஈடுபட்டலாமே என்ற வகையில் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன் அவர்கள் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்தது

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீர்சேமிப்பு குறித்து பிரதமர் விடுத்த வேண்டுகோளை பொதுமக்கள் நிச்சயம் நிறைவேற்றுவார்கள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் பிரதமர் வானொலியில் ஆற்றிய உரையை புனேயில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் அப்பகுதி மக்களோடு கேட்டப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தூய்மை இந்தியா இயக்கம் போல் நீர் சேமிப்பு இயக்கமும் மக்கள் இயக்கமாக உருவெடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கைத் தெரிவித்தார் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூக பிரச்சினைகளுக்கே முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா கருத்து தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சி பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் திரு நட்டா கூறினார் நீர் சேமிப்பு பணிகளுக்கு பிரதமர் விடுத்துள்ள வேண்டுகோள் மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று சென்னையைச் சேர்ந்த நீர் மேலாண்மை நிபுணர் திரு வி டி பாபு கூறியுள்ளார்

முக்கிபமானது மக்கள் அனைவரும் சேர்ந்து அரசுடன் இணைந்து தாய்மை பாரதம் இயக்கத்தைப் போல் மழைநீர் சேகரிப்புக்கும் மிக முக்கியமான இயக்கத்திற்கும் ஆதரித்து அமல்படுத்த வேண்டும் நாங்கள் எங்கள் அருகில் உள்ள அரசன்கழனி ஏரியை தார்வாரியும் பராமரித்தும் மழைநீரை சேகரித்து வருகிறோம் அதேபோல் எங்கள் குடியிருப்புகளிலும் மழைநீர் சேகரிப்பு மழையை அமைப்புகில் தீவிரமான ஆர்வத்தடன் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மழைநீரை சேகரிப்பதன் மூலம் நாம் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் வாழலாம் இது நமக்கு மட்டுமல்லாமல் நமது வருங்கால சந்ததியினருக்கும் மிகவும் முக்கியமானது

இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்

புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாக கரை திரும்பிய மீனவர்கள் தெரிவித்தனர் இதில் படகுகளும் சேதமடைந்ததாக அவர்கள் கூறினர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடப்பாண்டு மாணவர் சேர்க்கை தொடங்கவுள்ளதாக போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று கரூரில் இதற்கான கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்னும் ஓரிரு மாதங்களில் முதலமைச்சர் இதை திறந்து வைக்கவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் அரசு நலத்திட்டங்கள் விரைவாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார்

கருணை அடிப்படையிலான நியமனங்கள் விரைந்து செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எட்டு பேருக்கு இலவச வீட்டு மனைப் பட்டாக்களையும் அமைச்சர் வழங்கினார் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக திரு கே சண்முகம் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதுவரை இப்பதவி வகித்த வந்த திருமதி கிரிஜா வைத்தியநாதன் பணியிலிருந்து ஒய்வு பெற்றதை அடுத்து அவர் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார் இதேபோல் காவல்துறை தலைவராக திரு திரிபாதி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் திரு டி கே ராஜேந்திரன் ஓய்வு பெற்றதை அடுத்து காவல்துறை தலைவர் பதவிக்கு திரு திரிபாதி நியமிக்கப்பட்டார்

இன்று விழுப்புரம் மாவட்டம் கலிஞ்சிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற திமுகவைச் சேர்ந்த மறைந்த சுட்டமன்ற உறுப்பினர் ராதாமணியின் நினைவஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார்

தமிழகத்தில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தை இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் உள்ளாட்சித் தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் கோரிக்கை விடுத்தார் மாவட்டச் செய்திகள் நெல்லை சரக டிஐஜியாக திரு பிரவீன்குமார் அபினவ் வும் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு ஸ்ரீஅபினவும் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டனர்

திருச்சி மாநகராட்சிப் பகுதிக்கு உட்பட்ட அங்கன்வாடி மற்றும் அரசுப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு நிலவேம்பு கசாயம் நாளை முதல் வழங்கப்படவுள்ளது

மேற்கொள்ளப்பட்டுள்ளது சேலம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலுமாக தடுக்கும் வகையில் ஆணையாளர் திரு சதீஷ்குமார் பொதமக்களுக்கு இலவச துணிப்பையை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்